கோவிட் தடுப்பூசிபோடப்பட்டிருப்பதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இன்றுகடைசிநாளாகும்

தடுப்பூசிதிருவிழாவின் முதல் நாளானநேற்றுஏராளமானபணியிடங்களில் தடுப்பூசிமையங்கள் அமைக்கப்பட்டு ஊழியர்களுக்குதடுப்பூசிபோடப்பட்டதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் கூறியுள்ளது

இந்தநோய் தொற்றுபரவல் கட்டுப்படுத்தப்படும் வரை இந்ததடைசெயல்பாட்டில் இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெம்டெசிவிர் உற்பத்தியாளர்கள் அனைவரும் விநியோகஸ்தர்கள் குறித்தவிவரங்களை தங்கள் இணையதளத்தில் வெளியிடவேண்டும் என்றும் மத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது மாநிலங்கள் மற்றும் யுனியள் பிரதேசங்களில் உள்ளமருந்துஆய்வாளா்களுடன் இது குறித்துசுகாதாரத்துறைசெயலாளா்கள் ஆய்வு செய்வார்கள் என்றுமத்தியஅரசுகூறியுள்ளது ரெம்டெசிவிர் மருந்துஉற்பத்தியைஅதிகரிக்கஉள்நாட்டுஉற்பத்தியாளர்களுடன் மத்தியஅரசின் மருந்துகள் உற்பத்தித்துறைதொடர்பு கொண்டுள்ளது இந்தியாவில் ஏழு நிறுவனங்கள் இந்தமருந்தைஉற்பத்திசெய்கின்றன

விமானபயணிகளுக்குஏற்கனவேபரிசோதனைகட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தும் நிலையில் தற்போதரயில் பயணிகளுக்கும் கோவிட் பரிசோதனைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளது

சான்றிதழ் இல்லைஎன்றால் ரயில் நிலையத்திலேயே அவர்களுக்குபரிசோதனைக்கானஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது

மும்பைநகரில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோருக்குநோய் தொற்றுகண்டறியப்பட்டுள்ளனது

தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் துணைமுதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் தலைமைச் செயலாளர் மூத்தஅமைச்சா்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலாளர் உள்ளிட்ட மூத்தஅதிகாரிகள் கலந்துகொண்டுள்ளனர்

இந்தநிகழ்ச்சிக்கானயோசனைகளையும் கருத்துக்களையும் நமோசெயலிஅல்லதுமை கவ் என்ற இணையதளத்தில் மக்கள் பகிர்ந்துகொள்ளலாம்

மேலும் தாங்கள் பிரதமருக்குதெரிவிக்கவிரும்பும் தகவலைஹிந்திஅல்லது ஆங்கிலத்தில் பதிவு செய்தம் அனுப்பலாம்

ஆஸ்திரேலியாவின் மேற்குப் பகுதியில் செரோஜா புயல் ஆயிரம் கிலோமீட்டர் பகுதிகளைகடுமையாகசேதப்படுத்தியுள்ளது